பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

ஆடவர் பிரிவில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் ரபேல் நடால் நோவக் ஜோக்கோவிச்சை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சொத்தரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள இத்திட்டத்தின் மூனம் ஊரகப்பகுதிகளில் நேர்மறையான மாற்றம் ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்

இதன் மூலம் வங்கி கடன் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஊரகப்பகுதிகளில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் முதல் நாளில் மட்டும் ஒரு லட்சம் பேர் சொத்துரிமை அட்டைகளை பெற உள்ளனர் அவர்களின் கைப்பேசிகளுக்கு குறுந்தகவல் அனுப்பப்பட்டு அதன் வாயிலாக சொத்தரிமை அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளவாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

அத்துடன் தமிழ்நாடு

குரூப் சி பணிகளில் நேர்முக தேர்வு நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நேர்முக தேர்வின் போது மதிப்பெண்கள் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகாரையடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எழுத்து தேர்வு மட்டுமே நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறினார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இரண்டு வெவ்வேறு இடங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளில் நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தெற்கு காஷ்மீரில் உள்ள புல்வாமா மாவட்டம் ததுரா மற்றும் குல்காம் மாவட்டத்தில் உள்ள சினிகம் கிராமம் ஆகிய இடங்களில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியபோது கூட்டுப்படையினர் திருப்பி தாக்கியதில் தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தீவிரவாதிகளில் ஒருவர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் என்றும் சம்பவ இடங்களிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்

வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு நாளை கடைசி நாளாகும்

இதற்கிடையே அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளன பிஜேபி சார்பில் கயாவில் இன்று நடைபெறவுள்ள தேர்தல் பேரணியில் அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா பங்கேற்கிறார்

இச்சும்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தடயவியல் நிபுணர்களுடன் விசாரணைக்குழுவினர் சம்பவ இடத்திற்கு செல்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரப்பிரதேச அரசு பரிந்துரை செய்திருந்தது புதுதில்லியில் காலமான லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவனரும் மத்திய அமைச்சருமான ராம்விலாஸ் பஸ்வானின் இறுதிச்சடங்கு முழு அரசு மரியாதையுடன் பீஹார் தலைநகர் பாட்னாவில் நேற்று நடைபெற்றது கங்கை கரையில் உள்ள ஜனார்தன்காட் பகுதியில் அவரது மகன் திரு சிராக் பாஸ்வான் இறுதிச்சடங்குகளை செய்தார் முப்படைகள் மற்றும் மாநில காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது பீஹார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர் திரு திரு குஷில்குமார் மோடி மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மத்திய இணையமைச்சர்கள் திரு நித்யானந்தராய் திரு அஸ்வினிகுமார் சவ்பே உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறுதிச்சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பிரான்ஸ் நாட்டில் இரண்டு விமானங்கள் மோதி கொண்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர்

உயிரிழந்தவர்களில் இரண்டு பேர் அவ்ட்ரா வைட் ரக விமானத்திலும் மற்ற மூன்று பேர் சிறிய ரக விமானத்திலும் பயணம் செய்தவர்கள் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

பத்து வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்றுள்ள நிஹல் ஸரின் ஆசிய ஆன்லைன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கவுள்ளார்

இதற்கிடையே இன்று நடைபெறவுள்ள ஆடவர் இறுதியாட்டத்தில் ஸ்பெயின் வீரர் ரபேல் நடால் செர்பிய வீரர் நோவக் ஜோக்கோவிச்சை எதிர்கொள்கிறார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்றைய ஆட்டங்களில் பெங்களுரு கொல்கத்தா அணிகள் வெற்றி பெற்றன

முன்னதாக அபுதாபியில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி இரண்டு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது